நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் மாநில முதலமைச்சர்களை சந்தித்து பேசுகிறார் இன்று தேசிய தொழில்நுட்ப தினத்தை ஒட்டி குடியரசு தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பயணிகளுக்கான ரயில் சேவை நாளை முதல் படிப்படியாக மீண்டும் தொடங்க இருப்பதை ஒட்டி மத்திய உள்துறை அமைச்சகம் இது தொடர்பாக நிலையான செயல்பாட்டு நடைமுறைகளை இன்று வெளியிட்டுள்ளது பல்வேறு மாநிலங்களில் இருந்து புதுச்சேரிக்கு வந்து சேரும் புதுச்சேரி தொழிலாளர்கள் வீட்டுத் தனிமைக்கு அனுப்பப் படுவதாக சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் தெரிவித்துள்ளார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் மாநில முதலமைச்சர்களை சந்தித்து பேசுகிறார் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்கும் பணிகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து இக்கூட்டத்தில் மறுஆய்வு செய்யப்படுகிறது பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் வகையில் பொது ழுடக்கத்தில் மேலும் தளர்வுகளை அறிவிப்பது குறித்தும் விவாதிக்கப்படுகிறது

இக்கூட்டத்தில் புதுச்சேரியின் சார்பில் புதுச்சேரி சட்டமன்றத்தில் இருந்து முதலமைச்சர் திரு

நாராயணசாமி சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் சுகாதாரத் துறைச் செயலர் திரு பிரசாந்த் குமார் பாண்டா சுகாதாரத் துறை இயக்குனர் டாக்டர் மோகன்குமார் மாவட்ட ஆட்சியர் திரு அருண் ஆகியோர் பங்கேற்றுள்ளனர் தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதை ஒட்டி குடியரசு தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் நாட்டை தற்சார்பு உள்ளதாக மேம்படுத்துவதில் அறிவியல் சமூகத்தினர் சிறப்பான பங்களிப்பு செய்திருப்பதாகவும் கொரோனா வைரசுக்கு எதிரான உலகளாவிய போரில் இந்திய விஞ்ஞானிகள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மேற்கொண்டு வரும் முயற்சிகள் பாராட்டத்தக்கவை என்றும் குடியரசு தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் தமது வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளார் நாட்டின் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தொழில்நுட்பங்கள் மூலம் தீர்வு காண்பதில் விஞ்ஞானிகள் மற்றும் பிறர் மேற்கொண்டு வரும் முயற்சிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி டுவிட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் பாராட்டியுள்ளார் கொரோனா பிரச்சனையில் இருந்து விடுபடுவதற்கான முயற்சிகளில் தொழில்நுட்பங்கள் பேருதவியாக திகழ்வதாகவும் கொரோனா ஒழிப்பு ஆராய்ச்சியில் முன்நின்று ஈடுபட்டுள்ள அனைவருக்கும் தாம் நன்றி தெரிவித்து கொள்வதாகவும் பிரதமர் கூறியுள்ளார்

பொக்ரான் அணுகுண்டு சோதனையை தொடர்ந்து இந்தியா மீது விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகள் மற்றும் கட்டுபாடுகளின் ஊடே நாட்டை வழிநடத்தி சென்றவர் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் டுவிட்டர் செய்தி ஒன்றில் கூறியுள்ளார் பயணிகளுக்கான ரயில் சேவை நாளை முதல் படிப்படியாக மீண்டும் தொடங்க இருப்பதை ஒட்டி ரயில் மூலமான மக்கள் நடமாட்டம் குறித்து நிலையான செயல்பாட்டு நடைமுறைகளை மத்திய உள்துறை அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ளது கொரோனா அறிகுறி இல்லாத உறுதி செய்யப்பட்ட முன்பதிவு டிக்கெட் வைத்துள்ள பயணிகள் மட்டுமே பயணம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் பயணிகளுக்கு கட்டாய உடல் பரிசோதனை செய்யப்படுவதை ரயில்வே நிர்வாகம் உறுதிப்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரயில் நிலையத்தில் நுழைவதில் இருந்து பயணம் முழுவதிலும் சமூக இடைவெளி மற்றும் தனிநபர் சுகாதார விதிமுறைகளை பயணிகள் முழுமையாக கடைபிடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது ரயில் நிலைய வாயில்கள் மற்றும் ரயில் பெட்டிகளில் பயணிகளுக்கு சேனிடைசர் வழங்கப்படும் என்றும் பயணிகள் முகக் கவசம் அணிந்திருத்தல் கட்டாயம் என்றும் மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த விதிமுறைகளை பயணிகள் மற்றும் ரயில்வே ஊழியர்கள் நன்கு தெரிந்து கொள்ள ஏதுவாக ரயில்வே நிர்வாகம் பிரச்சார இயக்கங்களை மேற்கொள்ள என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது நேற்று மாலை புதுடெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் கின் உடல் நிலை சீராக இருப்பதாகவும் டாக்டர்கள் அவரது உடல்நிலையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் சம்பந்தப்பட்ட வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன மன்மோகன் சிங் கின் உடல் நிலை குறித்து பல்வேறு தலைவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் அவர் விரைவில் குணம் பெற தாங்கள் வேண்டுவதாகவும் இவர்கள் கூறியுள்ளனர்

புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இன்று புதிதாக எவருக்கும் கொரோனா தொற்று கண்டறியப்படவில்லை மாநிலத்தில் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை மூன்றாகவே நீடிப்பதாக சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் தெரிவித்துள்ளார் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுச்சேரியை சேர்ந்த தொழிலாளர்கள் பல்வேறு மாநிலங்களில் இருந்து தற்போது புதுச்சேரிக்கு வந்து சேரத் தொடங்கி இருப்பதாகவும் உரிய அறிவுறுத்தலுடன் இவர்கள் வீட்டுத் தனிமைக்கு அனுப்பப்படுவதாகவும் கூறினார்

பிரசாந்த் குமார் பாண்டா இந்த செய்தியாளர் கூட்டத்தில் பேசுகையில் வெளி இடங்களில் இருந்து புதுச்சேரி வந்து சேரும் அனைவரும் ஆரோக்ய சேது மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டார்

வியாபாரிகளும் ஆரோக்ய சேது மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார்

நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் மாநில முதலமைச்சர்களை சந்தித்து பேசுகிறார் இன்று தேசிய தொழில்நுட்ப தினத்தை ஒட்டி குடியரசு தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பயணிகளுக்கான ரயில் சேவை நாளை முதல் படிப்படியாக மீண்டும் தொடங்க இருப்பதை ஒட்டி மத்திய உள்துறை அமைச்சகம் இது தொடர்பாக நிலையான செயல்பாட்டு நடைமுறைகளை இன்று வெளியிட்டுள்ளது பல்வேறு மாநிலங்களில் இருந்து புதுச்சேரிக்கு வந்து சேரும் புதுச்சேரி தொழிலாளர்கள் வீட்டுத் தனிமைக்கு அனுப்பப் படுவதாக சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் தெரிவித்துள்ளார்